சத்தீஸ்கர் சட்டப்பேரவை வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கிடையே தற்போது நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது

பிரதமர் திரு நர்நதிரமோடி அவரது சொந்த தொகுதியான வாரணாசியில் இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளையும் நீர்வழி முனையத்தையும் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அனந்த்குமார் காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசு தலைவர் துணைத்தலைவர் பிரதம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள்

வங்கக்கடலில் உருவாகியுள்ள கஜா புயல் வரும் வியாழன் முற்பகலில் நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் சத்திஷ்க் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது நக்சல் ஆதிக்கம் அதிகமாக உள்ள எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த தொகுதிகளில் தீவிர பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

மத்திய பிரதேசம் மகாராஷ்ட்ரா ஆந்திரப்பிரதேசம் ஷடிசா ஆகிய மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

ராம ஜென்ம பூமி பாபரி மஸ்ஜித் நிலம் யாருக்கு என்ற ச்ச்சை தொடர்பான வழக்கை முன்னதாகவே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையய உச்சநீதிமன்றம் நிராகித்து விட்டது அகில பாரத இந்துமகா சபா சார்பில் திரு பருண் குமார் என்ற வழக்கறிஞர் இதற்கான மனுவை தாக்கல் செய்திருந்தார் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கொகாய் மற்றும் நீதிபதி திரு எஸ் கே கவுல் ஆகியோரை கொண்ட அமா்வு இந்த வழக்கு விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு நிாணயித்திருப்பதால் முன்னதாகவே விசாரணைக்கு எடுப்பது சாத்தியமல்ல என்று கூறிவிட்டது தெலங்கானா சுட்டப்பேரவைக்கான அறிவிக்கையை தோதல் ஆணையம் இன்று வெளியிட்டதையடுத்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

தெலங்கானா சட்டப்பேரவையை அங்குள்ள தெவங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அரசு கலைத்ததை அடுத்து அங்கு தேர்தல் முன்னதாகவே நடக்கிறது இதனிடையே தேர்தல் களத்தில நிற்பதற்காக அரசியல் கட்சிகள் வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்கின்றன

காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணி இன்னமும் வேட்பாளர்கள் பெயர்களை அறிவிக்கவில்லை இந்தக் கூட்டணியில் தெலுங்கு தேசம் இந்திய கம்யூனிஸ்ட் தெலுங்கானா ஜன சமிதி ஆகிய கட்சிகள் காங்கிரஸுடன் உள்ளன இட ஒதுக்கீடு குறித்து இந்த கட்சிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கொந்த தொகுதியாள வாரணாசியில் இரண்டு முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளையும் கங்கை நதி மீதான நீர்வழிப் போக்குவரத்திற்கான முனையம் ஒன்றையும் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தாா்

எரிபொருள் சிக்கனம் ஏற்படுவதோடு காற்று மாசும் குறையும் பபத்பூர் விமான நிலைய நெடுஞ்சாலை வாரணாசியை இணைப்பதுடன் ஜான்பூர் கல்தான்பூர் மற்றும் லக்னேவிற்கும் இணைப்பை ஏற்படுத்தும் கங்கை நதியில் அமைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து முணையத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தாா் உலக வங்கியின் உதவியுடன் கங்கையில்மேற்கொள்ளப்படும் நான்கு உள்நாட்டு நீர்வழி முணையங்களில் இது முதலாவதாகும்

நாடாளுமன்ற விவகாரங்கள் ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் அனந்த குமார் உடல்நலக்குறைவால் பெங்களூருவில் இன்று அதிகாலை காலமானார்

புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் லண்டன் மற்றும் நியூயாா்க்கில் சிகிச்சை பெற்று வந்தாா்

அனந்த்குமார் மறைவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாட்டின் மக்கள் சேவைக்கும் கர்நாடக மக்களுக்கும் அவரது மறைவு பேரிழப்பு என்று குடியரசுத் தலைவர் டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் மதிப்புக்குரிய நீண்டகால நண்பரை இழந்தது தாங்கமுடியாத துயரத்தை தருகிறது என்று கூறியிருக்கிறாா் பல்வேறு துறைகளில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய காலத்திற்கேற்ற நாடாளுமன்ற உறப்பினா் அனந்த்குமார் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியிருக்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா வெளியிட்ட செய்தியில் அவரது உழைப்பும் அர்ப்பணிப்பும் பிஜேபிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது என்றும் கட்சிக்கும் நாட்டுக்கும் சேவையாற்றியவரை இழந்துவிட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளாா் ஐதராபாத் நகரில் இன்று நடைபெற்ற பொது சேவை ஒலிபரப்பு தினக் கொண்டாட்டங்களில் வானொலி நேயர்களும் பொது மக்களும் பங்கேற்றனர் இந்நாளைபொட்டி ஐதராபாத் அகில இந்திய வானொலி மூன்று கிலோமீட்டர் நீள நடைபயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த நடைபயணத்தில் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்றார்கள் நடைபயணத்தை காந்திஜன் மந்திர் செயலாளர் திரு பிரசாத் தொடங்கி வைத்தார் பொது சேவை ஒலிபரப்பு தற்காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது என்று அவர் கூறினார் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி வானொலி நிலையங்களும் புதுச்சேரி வானொலி நிலையமும் பல்வேறு தலைப்புகளில் நிகழச்சிகளை நடத்தின சென்னை வானொலி நிலையத்திலிருந்து திரு ஆர் மகாதேவள் நெறிப்படுத்தி இவற்றை நடத்தினார்

இது சிறுக சிறுக வலுவிழந்து நாகப்பட்டினத்துக்கும் சென்னைக்கும் இடையே வியாழன் முற்பகலில் கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதள் காரணமாக தமிழ்நாட்டின் வடக்கு கடலோரப்பகுதிகளிலும் புதச்சேரியிலும் தெற்கு ஆந்திரபிரதேச கடலோரப் பகுதிகளிலும் நாளை மறுநாள் மாலை முதல் மளழ பெய்யக்கூடும் என்றும் ஆங்காங்கே அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் வியாழன் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்றும் கடலில் தங்கியிருப்பவா்கள் கரை திரும்பும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல்கட்ட பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற பிஜேபி மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் இந்த பட்டியல் இறுதி செய்யப்பட்டது கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர்